ஆயுர்வேத மருத்துவத்தை மேம்படுத்த நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது அவசியம் என்று மத்திய ஆயுஷ் அமைச்சா் திரு ஸ்ரீபாத் எஸ்ஸோ நாயக் தெரிவித்துள்ளாா்

எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார்

தேயும் ராஜிவ் ஊசெஃப் ம் மோதுகின்றனர்

தொடரின் முதலாவது ஆட்டம் இன்று மாலை கொல்கத்தாவில் நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் நாட்டில் ஆயுர்வேத மருத்துவத்தை மேம்படுத்த நவீன தொழில் நுட்பங்களை பயன்படுத்துவது அவசியம் என்று மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு ஸ்ரீபாத் எஸ்ஸோ நாயக் வலியுறுத்தியுள்ளார் ஆயுர்வேத மருத்துவத்தில் தொழில்முனைவோர் மற்றும் வணிக மேம்பாட்டுக்கான இரண்டு நாள் தேசிய கருத்தரங்கை இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர் ஆயுர்வேத மருந்துகளில் சந்தை அளவை அதிகப்படுத்த கடந்த நான்கு ஆண்டுகளில் மத்திய அரசு பல புதிய முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது என்றாா்

உலக அளவில் உள்ள சந்தை வாய்ப்புகளையும் நவீன தொழில் நுட்பங்களை பயன்படுத்த இளம் தொழில்மனைவோரை ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டு இந்த கருத்தரங்கு நடத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார் இந்த கருத்தரங்கில் உரையாற்றிய நிதி ஆயோகின் தலைமை நிர்வாகி திரு அமித்கான் ஆயுர்வேத மருந்துகளின் புனிதத்தை பாதுகாக்கவேண்டும் என்பதை வலியுறுத்தினார் ஆயுர்வேத மருந்துகள் உலகிற்கு இந்தியா அளித்துள்ள பெரும்கொடை என்று குறிப்பிட்ட அவர் இந்த மருந்துகளுக்கு மிகப்பெரும் சந்தை வாய்ப்பு இருப்பதாக கூறினார்

பிஜேபி தேசியத்தலைவா் திரு அமீத் ஷா இன்று மூன்று இடங்களில் தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார் சமாஜ் கட்சி தலைவர் செல்வி மாயாவதியும் இன்று இரண்டு பொதுக்கூட்டங்களில் பகுஐன் உரையாற்றுவார்

வேட்பு மனுக்களை திரும்ப பெற நாளை கடைசி நாளாகும்

மூத்த காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் முதலமைச்சரான திரு திக் விஜய் சிங்கின் சகோதரர் மற்றும் மகன் பெயர்கள் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன இதேபோல் மற்றொரு முன்னாள் முதலமைச்சருமாள திரு அர்ஜன் சிங்கின் மகன் அஜய் சிங் க்கும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது தற்போது சுட்டமன்ற உறுப்பினா்களாக உள்ள மூன்று பேருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது இந்திய பொருளாதாரத்தின் தற்போதைய உயர்நிலை வளர்ச்சி பாதையை ஜிம்பாப்வே நிறுவணங்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளவேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு எம் வெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார் மூன்று நாடுகள் பயணத்தின் இரண்டாவது கட்டமாக ஜிம்பாப்வே சென்றுள்ள அவர் அராரே நகரில் இருநாடுகளின் தொழில் துறையினரிடையே நேற்று உரையாற்றினார்

ஜவுளி ஆகிய துறைகளில் இந்தியா ஜிம்பாப்வே இடையே இணக்கமான வர்த்தகம் நடைபெற்று வந்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் இருப்பினும் இருநாடுகளின் ஆதார வளங்களுக்கு ஏற்ப வர்த்தகம் அதிகரிக்கவில்லை என்றார் கரங்கம் கருவிகள் உற்பத்தி தகவல் தொழில்நுட்பம் உயிரிதொழில்நுட்பம் மருந்துகள் உற்பத்தி விவசாயம் உணவு பதப்படுத்துதல் மோட்டார் வாகன உதிரிபாகங்கள் பாதுகாப்பு தளவாடங்கள் கற்றுலா போன்ற துறைகளில் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டு வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக திரு வெங்கையா நாயுடு தெரிவித்தார்

இந்தக் கூட்டத்தை தொடர்ந்து ஜிம்பாப்வே விடுதலைக்காக உயிர்த்தியாகம் செய்தவர்களின் நிளைவிடத்திற்கு சென்றிருந்த திரு வெங்கையா நாயுடு அங்கு மவர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் இந்திய தூதரக கட்டிடத்திறகு இன்று அராரேயில் திரு வெங்கையா நாயுடு அடிக்கல் நாட்டவிருக்கிறார் ஜிம்பாப்வே பயணம் நிறைவடைந்த பின் அவா் மலாவி நாட்டிற்கு புறப்பட்டு செல்வாா்

இவற்றால் ஏற்படும் உயிரிழப்பை தடுப்பதற்கு தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் தெரிவித்தார்

டெங்கு கொசு ஒழிப்பு நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் அரசு மருத்துவமனைகளில் இந்த நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க போதிய மருத்துவர்களும் மருந்துகளும் இருப்பதாக தெரிவித்த அமைச்சா் சிலர் காய்ச்சலுக்கு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கடைசி நேரத்தில் அரசு மருத்துவமனைக்கு வருவதாக கூறினார் இதனை தவிர்த்து காய்ச்சல் ஏற்பட்டவுடன் அரசு மருத்துவமனைக்கு வந்தால் உரிய நேரத்தில் உரிய சிகிச்சை அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

தேர்வு தேதிக்கு நான்கு நாட்கள் முன்னதாக மின்னனு முறையிலான அழைப்பு கடிதம் தேர்வர்களுக்கு கிடைக்கும்

விவசாயம் செய்வதற்கு போதிய அளவு தண்ணீர கிடைக்காதது ஒரு பிரச்சனையாக உள்ளது இந்நிலையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள சொட்டுநீர் பாசனத் திட்டம் விவசாயம் செய்வோருக்கு பேருதவியாக உள்ளது இத்திட்டத்தின் மூலம் குறைந்த அளவு நீரைக் கொண்டு

திருவள்ளுர் மாவட்டத்தில் சொட்டுநீர் பாசனத்தின் செயல்பாடு குறித்து பயனாளி ஒருவர் தெரிவித்த கருத்து

நாளை முதல் அக்கோவிலின் நடை திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற உள்ளதால் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்காக தடை உத்தரவை மாநில அரசு பிறப்பித்துள்ளது இந்த உத்தரவு நாளை மறுநாள் வரை அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது

கோவிலுக்கு செல்லும் பாதையில் ஒருவரும் இன்று அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று பதனம்திட்டா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு டி நாராயணன் தெரிவித்தார் ஊடகவியலாளர்களுக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பதாகவும் கோவில் நகருக்கு நாளைதான் அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார்

கட்டுப்பாட்டை இழந்த கனரக வாகனமான ட்ரக் வண்டி கங்கசாவடி ஒன்றில் காத்திருந்த வாகனங்கள் மீது மோதியதூல் இந்த விபத்து ஏற்பட்டதாக அரசு நாளேடான சீனா டெய்வி செய்தி வெளியிட்டுள்ளது

இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையே மூன்று போட்டிகளை கொண்ட டுவென்ட்டி டுவென்ட்டி கிரிக்கெட் தொடரின் முதல் ஆட்டம் இன்று கொல்கத்தாவில் நடைபெறுகிறது இந்த ஆட்டம் இரவு ஏழு மனிக்கு தொடங்கும் ஏற்கெனவே வெஸ்ட் இண்டஸ் அணிக்கு எதிரான டெஸ்ட் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடர்களை கைப்பற்றியுள்ள இந்தியா டுவென்ட்டி டுவென்ட்டி கிரிக்கெட் தொடரையும் கைப்பற்றும் முனைப்புடன் களம் இறங்குகிறது இந்தத் தொடரில விராட் கோலி ஓய்வெடுப்பதால் இந்திய அணிக்கு ரோஹித் ஷா்மா தலைமை தாங்குவார் மகேந்திரசிங் தோனிக்கு பதிலாக ரிஷப் பந்த் சேர்க்கப்பட்டுள்ளார்